புதிய வேளாண் சுட்டங்களால் பத்து கோடிக்கும் அதிகமான சிறு விவசாயிகள் பயனடைய தொடங்கியுள்ளதாக குடியரசுத் தலைவர் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் தெரிவித்துள்ளார்

எடப்பாடி பழனிசாமி மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலிக் காட்சி வாயிலாக தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார் உலகளாவிய தடுப்பூசி இயக்கம் சாத்தியமாக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான உபகரணங்களை இந்தியா கொண்டிருக்கிறது என்று ஐ நா தலைமைச் செயலாளர் திரு ஆண்டோனியோ கெட்டாரஸ் தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் கோவிட் நோய் தொற்று மற்றும் இயற்கை சீற்றங்களை இந்தியா துணிச்சலுடன எதிர்கொண்டது என்றும் உலகளாவிய நெருக்ஷடி காலத்தில் மனித குலத்துக்கு சேவை செய்துள்ளது என்றும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் இரு அவைகளைச் சேர்ந்த உறுப்பினர்களின் கூட்டுக் கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் அரசியல் அமைப்புச் சுட்டம் கருத்து வெளிப்பாட்டு குதந்திரத்தை வழங்கி இருப்பது போலவே சட்டத்தையும் விதிகளையும் பின்பற்றவும் அறிவுறுத்துகிறது என்று அவர் தமது உரையில் குறிப்பிட்டார் குடியரசு தினத்தன்று விவசாயிகள் போராட்டத்தின் போது தேசியக்கொடி நாட்டின் அவமதிக்கப்பட்டது தரதிருஷ்டவசமானது என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் மத்திய அரசால் இயற்றப்பட்டுள்ள புதிய வேளாண் சுட்டங்கள் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்கும் என்று அவர் கூறினார் வேளாண் துறை சீர்திருத்தங்கள் மூலம் பத்து கோடிக்கும் அதிகமான சிறு விவசாயிகள் பயனடைய தொடங்கி உள்ளனா் என்று அவர் குறிப்பிட்டார்

சுயசா்புக்கான அறிவியல்பூர்வ வல்லமையை இந்தியா வெளிப்படுத்தியுள்ளது என்றும் அவர் கூறினார் குடியரசுத் தலைவரின் ஹிந்தி மொழி உரையை குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஆங்கிலத்தில் வாசித்தார்

நாடாளுமன்ற இரு அவைகளின் நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய அரசியல் கட்சித் தலைவர்களின் ஆதரவை கோருவதற்காக நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது மாநிலங்களவையில் உள்ள அனைத்துக் கட்சித் தலைவர்களின் கூட்டத்திற்கு குடியரசு துணைத்தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு வெங்கையா நாயுடு அழைப்பு விடுத்துள்ளாா் இந்த கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறும் என்று எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் வரும் பத்தாண்டின் முதலாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்கி இருப்பதாக பிரதம் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு இந்த பத்து ஆண்டு மிகவும் முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார் விடுதலைப் போராட்ட வீரர்களால் காணப்பட்ட கனவுகள் நிறைவேறுவதற்கு தேசத்தின் முன்னால் பொன்னான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று அவர் கூறினார் இந்தியாவின் வரலாற்றில் முதல் முறையாக சென்ற ஆண்டு பல்வேறு வகையிலான நிதி உதவி திட்டங்கள் மூலம் நிதி அமைச்சா் நான்கு ஐந்து மினி பட்ஜெட்களை அளித்துள்ளாா் என்றும் தற்போதைய பட்ஜெட் மினி பட்ஜெட்களின் ஒரு பகுதியாகவே இருக்கும் என்று தாம் நம்புவதாகவும் பிரதம் கூறினார் இந்த பத்து ஆண்டு முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை மனதில் கொண்டு நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் விவாதங்கள் இருக்க வேண்டுமென்றும் இதுதான் மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் திரு நரேந்தீரமோடி குறிப்பிட்டார் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான பங்களிப்பில் யாரும் பின்தங்கிவிட மாட்டார்கள் என்று தாம் நம்புவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் நட்பு ரீதியான முன்கூட்டியே யூகிக்கக்கூடிய வரி விதிப்பு முறை மற்றும் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளுக்கான விதிமுறைகளை உருவாக்க இந்தியா விரும்புகிறது என்று பிரதமா் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் உலக பொருளாதார அமைப்பின் டாவோஸ் பேச்சுவார்த்தைக் கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவா் சீர்திருத்தங்களையும் ஊக்குவிப்பு அடிப்படையிலான திட்டங்களையும் அரசு தொடர்ந்து மேற்கொள்கிறது என்று அவர் கூறினார் கோவிட் நோய் தொற்று காலத்தில் அடிப்படை கட்டமைப்பு சீர்திருத்தங்களுக்கு உற்பத்தியுடன் இணைந்த ஊக்குவிப்பு திட்டங்கள் உதவியாக இருந்தன என்று குறிப்பிட்ட பிரதம் பருவநிலை மாற்றத்திற்கான இலக்குகளுடன் வளர்ச்சியை இந்தியா இணைக்கிறது என்றார் சுயசார்பு இந்தியா இயக்கம் உலகளாவிய நன்மைக்கும் விநியோக தொடருக்கும் உறுதிபூண்டுள்ளதை பிரதமர் குறிப்பிட்டார் பெருமளவிலான நகர்வோரை கொண்டுள்ள இந்தியா மேலும் வளர்ச்சியடையும் என்பதோடு உலகளாவிய பொருளாதாரத்திற்கும் உதவும் உதவும் என்று அவர் தெரிவித்தார் தொழில்நுட்பம் என்பது வாழ்க்கையை எளிதாக்கும் கருவியாக இருக்க வேண்டுமே தவிர அது மனிதர்களை கட்டுப்படுத்துவதாக இருக்கக்கூடாது என்று திரு நரேந்திரமோடி எச்சரித்தார் வாழ்க்கையை எளிதாக்குவது வணிகம் செய்வதை எளிதாக்குவது பருவநிலை பற்றிய விழிப்புணா்வை ஏற்படுத்துவது ஆகியவற்றடன் தொடர்ச்சியாக நீடிக்கும் நகரமயத்தில் இந்தியா கவனம் செலுத்துகிறது என்று அவர் குறிப்பிட்டார்

உலகளாவிய கோவிட் தடுப்பூசி இயக்கத்தில் இந்தியாவிள் பங்களிப்பு மிகப்பெரிய அளவுக்கு இருக்க வேண்டுமென்று ஐ நா தலைமைச் செயவாளர் திரு ஆண்டோனியோ கெட்டாரஸ் கேட்டுக் கொண்டுள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவின் தடுப்பூசி தயாரிக்கும் திறன் உலகிற்கு மிகச்சிறந்த சொத்தாக உள்ளது என்று கூறினார் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகளை மிக அதிக எண்ணிக்கையில் இந்தியா உற்பத்தி செய்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் உலகளாவிய தடுப்பூசி இயக்கம் சாத்தியமாக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான உபகரணங்களை இந்தியா கொண்டிருக்கிறது என்றும் ஐ நா தலைமை செயலாளர் தெரிவித்தார்

பசிபிக் தீவு நாடுகள் நிகரகுவா ஒமன் போன்ற நாடுகளுக்கும் தடுப்பூசிகளை இந்தியா வெகுமதியாக வழங்க திட்டமிட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் ஆப்ரிக்காவிற்கு ஒரு கோடி தடுப்பூசி டோஸ் களையும் ஐநா சுகாதார பணியாளர்களுக்கு பத்து லட்சம் தடுப்பூசிகளையும் இந்தியா வழங்கவிருக்கிறது என்று திரு புரீவஸ்தவா கூறினார் கோவிட் நோய் தொற்றுக்கு தடுப்பூசி போடுவதில் முதல் ஆறு நாட்களில் பத்து லட்சம் தடுப்பூசிகள் போட்டு உலகிலேயே அதி விரைவான நாடாக இந்தியா விளங்குகிறது என்று மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்பூஷன் தெரிவித்தார்

எடப்பாடி பழனிசாமி மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலிக் காட்சி வாயிலாக தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார் இந்த நோய்த் தொற்றுப் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான பணிகள் மற்றும் தடுப்பு மருந்து செலுத்தும் திட்டத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் உள்ளிட்டவை குறித்து இந்தக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதேபோல் மருத்துவ நிபுணர் குழுவினருடனும் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்கிறார்

குடியரசு தின விழாவிள் நிறைவையொட்டி படைவீடு திரும்புதல் நிகழ்ச்சி இன்று புதுதில்லியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க விஜய் சதுக்கத்தில் நடைபெறவுள்ளது இந்த நிகழ்ச்சியில் கலாட்படை கடற்படை விமாளப்படை மத்திய ஆயுத காவல்படை ஆகியவற்றின் பேண்ட் இசைக்குழு பங்கேற்பது சிறப்பு அம்சமாகும்